ஒருபோதும் மறவாது என்று குடியரசுத் தலைவர் திரு நாம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

வடகிழக்கு மாநில மக்களின் மேம்பாட்டிற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

விவசாயிகளின் நலன்களுக்காக உத்தரப்பிரதேச அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சா் திரு

அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது

இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது

இதனையொட்டி குடியரசுத்தலைவர் விடுத்துள்ள செய்தியில் ஜனநாயகத்தின் கோவிலாக திகழும் நாடாளுமன்றத்தை காப்பதற்காக உயிர்த்தியாகம் செய்த பாதகாப்புப்படை வீரர்களின் பனி மகத்தானது என்று கூறியுள்ளார் ஜனநாயகம் தனிமனித சுதந்திரம் சர்வதேச பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றிற்கு தீவிரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளுக்கு எதிராக சர்வதேச சமுதாயம் ஒன்றிணையவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினார் படைவீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் உயிர்த்தியாகம் செய்த படைவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தம் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருஅவைகளின் தலைவர்கள் பிரதமர் மத்திய அமச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றனர்

நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் தொழிலதிபர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினா்களுடன் பொது பட்ஜெட் குறித்து நிதியமைச்சா் ஆலோசனை நடத்துகிறாா் நாளை நடைபெற உள்ள முதல் நாள் ஆலோசனை கூட்டத்தில் தொழிலதிபர்களுடன் விரிவாள ஆலோசனை நடைபெறும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரபல சமஸ்கிருத பண்டிதர் வித்யாவச்சாஸ்பதி பானர்ஜி கோவிந்தாச்சார்யா இன்று காலமானார்

அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநில மக்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அசாமில் போடோலேண்ட் கவுன்சில் தேர்தலில் பிஜேபி கட்டணி வெற்றி பெற்றதற்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிஜேபி கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அப்பகுதி மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அசாம் உள்ளாட்சித் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டங்களை உறுதியுடன் மேற்கொண்டு வரும் பிரதமரின் செயல்பாடுகளுக்கு அம்மாநில மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் இத்தேர்தலில் வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் திரு அமித்ஷா தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பல்வேறு மாநில சட்டப்பேரவைக்கான இஎடத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சித் தேர்தல்களின் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைப்பண்பு மற்றும் கொள்கைகள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரனஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் புதகில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அசாமில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல்களில் பிஜேபி

விவசாயிகள் ஏனழ மக்கள் ஊரக மற்றும் நன்ப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பிரதமரின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து வருவதாக அளமச்சர் குறிப்பிட்டார் செய்தியாளர்களின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்தை நடத்த மத்திய அரசு எப்போதும் தயாராக இருக்கிறது என்று கூறினார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முனம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன

விவசாயிகளின் நலன்களுக்காக மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் மீரட்டில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணமுடியும் என்று தெரிவித்தார் அரசியல் ஆதாயங்களுக்காக எதிர்க்கட்சிகள் விவசாயிகளினடயே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு யோகிஆதித்பநாத் குற்றம் சாட்டினாா் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்க உதவிடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசு இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் நலனை கருத்தில்கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில துணைத்தலைவர் திரு நரேந்திரன் கூறியுள்ளார் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக மத்தியஅரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார் இடைத்தரகர்கள் இன்றி விளைப்பொருட்களுக்கு உரிய விலையை விவசாயிகளே நிர்ணயம் செய்வதற்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த சுட்டங்கள் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திரன் குற்றம் சாட்டினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதற்கட்டமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பின்னர் பொதுமக்களுக்கு வழங்க வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார்

இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முகக்கவசம் அனிவது கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவற்றை அனைவரும் பின்பற்றவேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நோய் தொற்றுக்காள தடுப்பு மருந்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் திறன் நம் நாட்டிற்குத்தான் உள்ளது என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் யூனியள் பிரதேசத்தில் பச்சிளங்குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைந்து வருவது மற்றும் குழந்தைகளின் சுகாதாரம் மேம்பட்டு வருவது ஆகியவை கடந்த மூன்று ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக தேசிய குடும்ப சுனதார ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது

ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய சட்டாபானி பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுனப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் அப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிளடத்த தகவலின் பேரில் மேற்னொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இச்சண்டை நடைபெற்றதாக கூறினார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது